அடிக்கல் நாட்டுகிறார்

இன்று மாநிலங்களவையில் வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளதால் பிஜேபி உறுப்பினர்கள் கட்டாயம் அவையில் இருக்க வேண்டும் என்று கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது

பாதிக்காது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் திருமதி

மும்பையில் நேற்று காலமானார்

நரேந்திர மோடி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

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதுதொடர்பாக அவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும் அம்சங்கள் வேளாண் விளைபொருட்கள் மற்றும் அத்தியாவசியப் பொருட்கள் சுட்டங்களில் இடம்பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்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

ஸ்டாலின் தெரிவித்த கருத்துக்கு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 அத்தியாவசிய பொருட்கள் திருத்தச் சட்டத்தால் விவசாயிகள் மட்டுமன்றி நுகர்வோரும் பயனடைவார்கள் என்றும் பெரிய நிறுவனங்கள் அத்தியவசியப் பொருட்களை பதுக்குவதற்கு இந்தச் சுட்டம் வழிவகுக்கும் என்ற கூற்றில் துளியும் உண்மை இல்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார்

சுக்பீர் சிங் பாதல் தெரிவித்துள்ளார் தமது கட்சி விவசாயிகளுக்கு ஆதரவான கட்சி என்றும் அடுத்தகட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து பஞ்சாபில் நடைபெறவுள்ள கட்சியின் மூத்த தலைவர்கள் கலந்து கொள்ளும் கூட்டத்தில் தாம் பங்கேற்கப் போவதாகவும் புதுதில்லியில் அவர் கூறினார் மசோதாவை திரும்பப் பெறும் வரை தமது கட்சி போராடும் என்றும் அவர் தெரிவித்தார் நடப்பு நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடரில் விவாதிக்க வேண்டிய அலுவல்கள் மற்றம் இதரப் பிரச்சினைகள் தொடர்பாக அவையின் ஆய்வுக் குழு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்வா தலைமையில் நேற்று கூடியது இந்தக் கூட்டத்தில் காங்கிரஸ் மக்களவைக் குழுத் தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்திர பிஜேபியைச் சேர்ந்த திரு ஜெகதாம்பிகா பால் பகுஜன் சுமாஜ் கட்சியின் திரு ரித்தேஷ் பாண்டே பிஜு ஜனதா தள் கட்சியைச் சேர்ந்த திரு பினாக்கி மிஸ்ரா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்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

இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் திருமதி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

இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை தோற்றுவித்தவர்களில் ஒருவரான எஸ்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

பகத்சிங் கோஷியாரி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார்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

ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதிக்கு நோவோக் ஜோகோவிச் முன்னேறியுள்ளார்